ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார்

இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களை அவர்களது சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க தொடங்கி உள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது

ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் இதுகுறித்து நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பிரதமர் திரு

இந்த உலகம் ஒரு குடும்பம் என்ற சொல்லுக்கு ஏற்ப பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா மருந்துகளை விநியோகித்து வருவதையும் அவர் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த சவாவான நேரத்தில் இந்தியா கயசாா்புடன் மிகப்பெரிய பொருளாதாரநாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இந்தியாவும் தாய்லாந்தும் அண்டை நாடுகள் மட்டுமல்வாமல் வரவாறு கவாச்சாரம் ஆகியவற்றுடன் மிகவும் நெருக்கமாக பிணைப்பு கொண்ட நாடுகள் என்றும் கூறினார் தற்போதைய நெருக்கடியால் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவும் தாய்வாந்தும் இணைந்து செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ஊரடங்கு உத்தரவால் பல்வேறு மாநிலங்களில் சிக்கிக்கொண்ட இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களை அவர்களது சொந்த ஊருக்கு அழைத்து செல்ல ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க தொடங்கி உள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ரயில்கள் இயக்கப்படும் தொழிலாளர் சிறப்பு ரயில் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரயிலில் பயணிக்கும் முன்பு உடல் பரிசோதனை செய்யப்படும்

கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தொற்று நீக்கப்பட்ட ரயில் மற்றும் பேருந்துகளில் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டாலும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசும் அணிய வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது

பழங்குடியின அமைச்சகத்தின் விலை நிர்ணயக்குழு மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை கூடி வளப்பகுதிகளில் விளையும் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மாற்றி அமைத்து வருகிறது